தொடங்கியது

இலங்கையின் வளர்ச்சியில் இந்தியாவின் பங்கு இருக்க வேண்டும் என்று குடியரகத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்

சமூக வளைதளங்களால் ஏற்பட்டுள்ள சவால்களை சமாளிக்கும் வகையில் மாநிலங்களவை உறுப்பினர்களை கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட உள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார்

வர்மா கொரியாவின் ஹியோ க்வாங் ஹி யை எதிர்த்து இன்று விளையாடுகிறார்

இந்த வாக்குப்பதிவு பிற்பகல் மூன்று மணி வரை நடைபெறும்

நக்சல்கள் ஆதிக்கம் செலுத்தும் இந்த தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது

எதிர்கட்சிகளான ஜாங்கள்ட் முக்தி மோர்ச்சா நான்கு தொகுதிகளிலும் காங்கிரஸ் ஆறு தொகுதிகளிலும் ராஷ்ட்ரிய ஜனதாதளம மூன்று தொகுதிளிலும் போட்டியிடுகின்றன இன்று நடைபெறும் தேர்தலில் பிஜேபி யைச் சேர்ந்த அம்மாநில ககாதாராத் துறை அமைச்சர் இராமச்சந்திர சந்திரவன்சி காங்கிரஸ் கட்சியின் ஜார்க்கன்ட் மாநில தலைவர் திரு ரமேஷ்வர் ஒரான் ஆகியோர் முக்கிய வேட்பாளர்களாக களத்தில் உள்ளனா்

அசாம்பாவிதங்கள் ஏற்படாமல் அமைதியான முறையில் தேர்தலை நடத்த விழிப்புடன் இருக்குமாறு பாதுகாப்புப்படையினரை தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது சிறப்புக் காவல்துறை பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ள திரு மிருனால்கள்ட் தாஸ் எமது செய்தியாளர்களிடம் பேசுகையில் மக்கள் வாக்களிக்க ஆர்வமுடன் இருப்பதாகவும் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துவருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஜார்க்கன்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தல் ஐந்து கட்டங்களாக நடத்தப்படுகிறது

இலங்கையின் வளர்ச்சியில் இந்தியாவின் பங்கு இருக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் இந்தியா வந்திருக்கும் இலங்கை அதிபர் திரு கோத்தபயா ராஜபக்சே நேற்று மாலை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை சந்தித்துப் பேசினார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது பேசிய திரு ராம்நாத் கோவிந்த் இருநாடுகளின் பொருளாதார அடிப்படைகளை வலுப்படுத்தும் முயற்சிகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டுமென்று குறிப்பிட்டார் அண்டை நாடுகளின் வளர்ச்சியில்தான் இந்தியாவின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் அடங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார் இருநாடுகளில் அமைதியும் வளமும் ஒரே போன்றது என்று அவர் கூறினார் இருநாடுகளின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி பணிகளில் வலுவான ஒத்துழைப்பை மேம்படுத்த வேண்டுமென்று அவர் கேட்டுக்கொண்டார் இலங்கையின் தேவை மற்றும் முன்னுரிமைக்கேற்ப சில திட்டங்கள் இந்தியா செயல்படுத்த விரும்புவதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தாா்

இலங்கை விரைவான வளர்ச்சி பாதையில் செல்வதற்கு இந்தியா முழு அளவில் உதவ தயாராக இருப்பதாகவும் அவர் உறுதியளித்தார் இலங்கை அதிபருடன் நடந்த சந்திப்பு ஆக்கபூர்வமாக அளமந்திருந்ததாகவும் இலங்கை அனைத்து வகையிலும் வலுவான வளர்ச்சி பெற்ற நாடாக விளங்கவேண்டும் என்பதே இந்தியாவின் விருப்பம் என்று அவர் குறிப்பிட்டார் பயங்கரவாதத்தை எதிர்கொள்ள இணைந்து செயல்படுவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என இந்தியா எடுத்துள்ள கொள்கை முடிவின் அடிப்படையில் இலங்கைக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார் இலங்கையில் தமிழர்கள் அமைதியாக வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்தவும் சம உரிமை நீதி ஆகியவை அவர்களுக்கு கிடைக்கப்பெற்று கண்ணியத்தடனும் மரியாதையுடனும் நடத்துவதற்கு இலங்கை அரசு தொடர்ந்து ஒட்புறவு நடவடிக்கைகளை முன்னெடுத்திச் செல்லும் என்பதில் இந்தியா மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இலங்கை அதிபரிடம் தெரிவித்துள்ளார் இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமர் மோடியுடன் நடந்த சந்திப்பு நட்பு ரீதியில் அமைந்திருந்ததாகவும் இந்த பேச்சுகளின் போது பாதுகாப்பு ஒத்துழைப்பு முக்கிய பங்கு வகித்ததாகவும் குறிப்பிட்டார் இருநாடுகளுக்கு இடையேயான மீனவா்கள் பிரச்சினை நீண்டகாலமாக இருந்து வருகிறது என்றும் இருப்பினும் இந்திய மீனவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட படகுகளை விடுவிக்க இலங்கை அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்தாா் இந்தியாவுடனான இருதரப்பு உறவுகளை உயரிய நிலைக்கு எடுத்துச் செல்ல முழு ஒத்தழைப்பு அளிக்கப்படும் என கோத்தபய ராஜபக்சே தெரிவித்தார் பாதுகாப்பை உறுதி செய்வதில் இருநாடுகளும் இணைந்து செயல்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இலங்கை அதிபர் திரு கோத்தபய ராஜபக்சே வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரையும் சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் மண்டல அளவிலான விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார்

இந்தியாவின் தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு கே சுப்பிரமணியன் புதில்லியில் செய்தியாளர்களை நேற்று சந்தித்தார்

உலக அளவில் இந்தியாவின் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்துவருவதாகவும் இந்தியாவில் முதலீடு மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் சமூக வளைதளங்களால் ஏற்பட்டுள்ள சவால்களை சமாளிக்கும் வகையில் மாநிலங்களவை உறுப்பினர்களை கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட உள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு புதுதில்லியில் நேற்று தெரிவித்துள்ளாா் சமூக வளைதளங்கள் குழந்தைகளை தவறாக வழிநடத்துவதாகவும் இந்தியக் குடும்ப உறவுகளை சிதைத்துவருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஊடகங்கள் நாடாளுமன்றத்தில் நடைபெறும் நல்ல விஷயங்களை முன்நிறுத்தாமல் பரப்பரப்பை ஏற்படுத்தும் செய்திகளை வெளியிட்டுவருவதாகவும் குறிப்பாக நாடாளுமன்றத்தில் கூச்சல் குழப்பம் ஏற்படும் சம்பவங்கள் மட்டும் செய்திகளில் இடம்பெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

ளிபொருள் சிக்களம் நேரம் சுற்றுச்சூழல் மாசு குறைக்கும் வகையிலும் தடைப்படாத நீண்ட பயணத்திற்கு வழிவகை செய்யும் விதத்திலும் இந்த பாஸ்டேக் முறையை கொண்டுவந்துள்தாக அரசு தெரிவித்துள்ளது சுங்கவரி வசூலிக்கும் இடங்களில் மின்னணு கங்கவரி வசூலிக்கும் இயந்திரங்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் மேலும் மை பாஸ்டேக என்ற செயலியை அறிமுகப்படுத்தி அதன்மூலமாக பாஸ்டேக் குறித்த விவரங்கள் விவரிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்தக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர்

இந்த ஒரு வருட காலத்திற்குள் நகை வியாபாரிகள் தங்களிடம் உள்ள நகைகளை விற்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தாா்

ஹால்மார்க் முத்திரையை நடைமுறைப்படுத்தாத விற்பனையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறைந்தப்பட்ச அபராதம் ஒரு வட்சும் அல்லது அந்த நகையின் மதிப்பில் ஐந்து மடங்கு அளவிற்கு தண்டளை தொகை செலுத்த வேண்டும் அல்லது ஒராண்டு சிறை தண்டளை வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டாள் லக்னோவில் நடைபெற்றுவரும் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சவுரப் வர்மா கொரியாவின் ஹியோ க்வாங் ஹி யை எதிர்த்து இன்று விளையாடுகிறார்

மகளில் ஒற்றையர் பிரிவில் ரித்துபர்ண தாஸ் தாய்வாந்தின் பித்தெயபார்ன் சைவானை இன்று எதிர்கொள்கிறார்